தீவிர உடல்நலக் கோளாறு உள்ளவர்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் தேவையற்ற ரயில் பயணங்களைத் தவிர்க்க வேண்டுமென ரயில்வே துறை கேட்டுக்கொண்டுள்ளது புதுச்சேரியில் மின் வினியோகத்தின் தனியார் மயத்தை மாநில அரசு எதிர்க்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது

ஏற்கனவே உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப் பட்டவர்கள் துரதிருஷ்ட வசமாக ரயில் பயணத்தின் போது இறந்துபோன சம்பவங்கள் நடந்திருப்பதால் இவ்வாறு வேண்டுகோள் விடுக்கப் படுவதாக ரயில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான எம்

வீரேந்திர குமார் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பிரதமர் திரு

வீரேந்திர குமார் மாத்ருபூமி மலையாள பத்திரிகை மூலம் இதழியல் மற்றும் இலக்கியத் துறைக்கும் செழுமையான பங்காற்றியவர் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் நாடாளுமன்றத்திலும் சட்ட மன்றத்திலும் ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு ஆதரவாகக் குரல் கொடுப்பதில் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தவர் எம்

வீரேந்திர குமார் என்று ட்விட்டரில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மின் வினியோகத்தை தனியார் மயமாக்க மத்திய அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை மாநில அரசு வலுவாக எதிர்க்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக ஊடகங்களுக்கு ஆடியோ செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் மாநில அரசுகளின் ஒப்புதல் இன்றி மத்திய அரசு தனியார்மய முடிவுகளை எடுக்க முடியாது என்றார் புதுச்சேரியில் சட்டமன்றம் உள்ள நிலையிலும் மத்திய அரசு இதர யூனியன் பிரதேசங்களுக்கான விதிமுறைகளை புதுச்சேரி மீது திணிக்க முயலுவதாக அவர் குற்றம் சாட்டினார் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் இதுபோன்ற பிரச்சனைகளில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி மாநிலங்களின் ஒப்புதலைப் பெறவேண்டும் என்பதே புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையை சட்டமன்றத்தில் விவாதிக்கத் தயார் என்றும் அவர் கூறினார் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இப்பிரச்சனையில் புதுச்சேரி அரசுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதாகவும் மாநில அரசுகள் விரும்பாவிட்டால் மின் வினியோகத்தைத் தனியார் மயம் ஆக்கக் என்று காங்கிரஸ் தலைவர் திருமதி

நாராயணசாமி தெரிவித்தார் மின் வினியோகத்தைத் தனியார் மயம் ஆக்கினால் ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்காது என்றும் தொழில் நிறுவனங்கள் மின்சார சலுகைகளை இழக்க நேரும் என்றும் அவர் சுட்டிக் காட்டினார்

நரேந்திர மோடி க்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் வழிபாட்டுத் தலங்களில் முகக் கவசம் அணிவதைக் கட்டாயம் ஆக்கவும் சமூக இடைவெளியைப் பராமரிக்கவும் சம்பந்தப்பட்ட அனைத்துத் தரப்பினரும் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா ஒப்புக் நிலவரங்களைக் கருத்தில் கொண்டு காங்கிரஸ் கட்சியினர் நாளை தமது பிறந்தநாள் கொண்டாட்டங்களைத் தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் விருப்பம் உள்ளவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார்

புதுச்சேரி ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அமைச்சர்கள் திரு கந்தசாமி திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் திரு

அருண் உள்ளிட்டோர் சிறப்பு ரயிலை வழியனுப்பி வைத்தனர் ரயில் ஏறும் முன்பாக காரைக்கால் மற்றும் புதுச்சேரி யில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது புதுச்சேரி அரசு சார்பில் இவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீரும் வழங்கப் பட்டது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக சுகாதார அமைச்சர் திரு

புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் குறைபாடுகளைக் களைவது குறித்து இன்று உயர்நிலைக் கூட்டம் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர்

தற்போது காரைக்கால் மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை என்றும் அவர் கூறினார் புதுச்சேரி யில் புதிதாக தொற்று கண்டறியப்பட்ட நால்வரும் முத்தியால்பேட் சோலைநகரைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்றும் ஏற்கனவே தொற்று உள்ளவருடன் ஏற்பட்ட தொடர்பே இதற்குக் காரணம் என்றும் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார் பொது மக்கள் இன்னும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுத்துவிட முடியும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்

இந்நிகழ்ச்சிகளின் ஒளிப்பதிவு பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் யு ட்யூப் அலைவரிசையிலும் பதிவேற்றம் செய்யப்படும் புதுச்சேரி அரசு பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வை விலக்கிக் கொள்ள வேண்டுமென மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் கோரியுள்ளார் வரி உயர்வுக்கு பதிலாக மின் கட்டணம் மற்றும் கேபிள் வரி நிலுவைகளை வசூலிக்கவும் மது விற்பனை உரிமங்களை திறந்தநிலை டெண்டர் மூலம் ஒதுக்கீடு செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்கலாம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார்

சாமிநாதன் கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியிடம் மாநில அரசுகள் வாங்கத் தகுந்த கடன் மீதான உச்சவரம்பு உயர்த்தப் பட்டிருப்பதை மாநில அரசு பயன்படுத்திக் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்கவேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் இதற்கிடையே ஏழை எளிய மக்களைப் பாதிக்கக் கூடிய பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டுமென வலியுறுத்தி சிபிஎம் மாநிலச் செயலர் திரு

ராஜாங்க மும் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்

இவர்கள் திடீரென பிரதமரின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் போலீசார் உடனடியாக தலையிட்டு தீ யை அணைத்து போராட்டக் காரர்களை கைது செய்தனர்

புதுச்சேரியில் மின் வினியோகத்தின் தனியார் மயத்தை மாநில அரசு எதிர்க்கும் என்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மேலும் நால்வருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது